அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் மீனவர்கள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும்

வரும் நிதியாண்டிலிருந்து கோழி வள்ப்புத் திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள பேரூராட்சிகளிலும் செயல்படுத்தப்படும் பயிர்க்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மேலும் பல பயிர் வகைகளும் புதிய நிலப் பகுதிகளும் சேர்க்கப்படும்

சென்னை அருகே பிரான்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் உணவு பதனீட்டுப் பூங்கா அமைக்கப்படும் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுப் பிரிவு உருவாக்கப்படும் என்றும் துணை முதலமைச்சா் அறிவித்தாா்

சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ்

சென்னை மாநகராட்சி விரிவான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ்

துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வத்தின் உரை முடிந்த பின்னர் அஇஅதிமுகவினர் மேஜைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர்

இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் தமிழக அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறைக்கொள்ளவில்லை என்றும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித் தரவில்லை என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு செலவு செய்வதற்கு பதிலாக வாங்கியக் கடனுக்கு வட்டி செலுத்தும் பட்ஜெட்டாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தாத பட்சத்தில் மக்களின் தேவை குறித்து அரசு அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க சில அம்சங்கள் இருந்தாலும் பெரும்பாவானவை ஏமாற்றம் அளித்திருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார்

சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் வண்டலூர் வரை நீட்டிக்கப்படும் என்ற அறிவிப்பும் சென்னை மதுரை கோவை ஆகிய இடங்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்காத நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது

தமிழக அரசின் நிதி நிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் ஏதும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார்

விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் நலனை காப்பாற்றுவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் அரசுகள் மாறினாலும் மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு செயல்படும் திட்டம் மாறாது என்று அவர் தெரிவித்தார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக் குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தன இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து அறிக்கையை தாக்கல் செய்த பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தித் தாள்களில் வரும் தகவல்களை நம்பி காங்கிரஸ் கட்சி தரமற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக உள்ள அம்சங்கள் மட்டும் செய்தித்தாள்களில் இடம்பெற்றதில் இருந்தே இதன் தன்மையை அறிந்து கெள்ள முடியும் என்று அவர் கூறினார் ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்களவே நாடாளுமன்றத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை குறித்து பேகவதற்கு அவசியமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பூருக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக பிஜேபியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத் தேர்தலில் கூட்டணி குறித்து பேச்சு வார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

இந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்கும் நிலையில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற தடை விதிக்கப்படாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது

இத்தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலுடன் சட்டமன்ற இடைத் தேர்தலையும் நடத்தினால் வாக்காளர்களுக்கு வசதியாக இருக்கும் என்றும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நியுசிலாந்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

நியூசிவாந்துக்கு எதிரான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹேமில்டனில் நாளை மறுநாள் நடைபெறும்